கங்கை நதி பாதுகாப்பு தொடர்பாக நடைபெறும் முதலாவது கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார்

பொருளாதாரப் பிரச்சினைகளுக்குத் தீர்வுகாண மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்

சபரிமலை கோவிலுக்கு செல்லும் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது குறித்து கேரள அரசுக்கு உத்தரவிட இயலாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது

ஊரக உள்ளாட்சி பகுதிகளுக்கு போட்டியிடும் வேட்பாளர்கள் இன்றும் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என மாநில தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது

இந்தியா வெஸ்ட் இண்டிஸ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நாளை சென்னையில் நடைபெறுகிறது

மாலத்தீவு அரசுடன் இணைந்து செயல்பட இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மாலத்தீவு வெளியுறவுத் துறை அமைச்சர் திரு அப்துல்லா சாகித் பிரதமர் திரு நரேந்திர மோடியை புதுதில்லியில் நேற்று சந்தித்தார் அப்போது அவருடன் உரையாடிய பிரதமர் திரு நரேந்திர மோடி மாலத்தீவில் அதிபர் திரு இப்ராஹிம் முகமது சோலிஹ் பதவியேற்று ஓராண்டு நிறைவடைவதற்கு வாழ்த்து தெரிவித்தார் கடந்த ஒராண்டில் இருநாடுகளுக்கிடையேயான ஒத்துழைப்பு அதிகரித்துள்ளது குறித்து பிரதமர் திரு நரேந்திரடி மோடி திருப்தி தெரிவித்தார் மாலத்தீவின் வலுவான ஜனநாயக செயல்பாட்டிற்கும் அமைதி மற்றும் வளர்ச்சிக்கும் இந்தியா ஆதரவு அளிக்கும் என்றும் பிரதமர் உறுதி அளித்தார் இதனிடையே இந்தியா மாலத்தீவு கூட்டு குழுக் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது கூட்டத்திற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் மற்றும் மாலத்தீவு இந்தக் வெளியுறவுத்துறை அமைச்சா் திரு அப்துல்லா சாஹித் ஆகியோா் தலைமை வகித்தனா் இந்தக் கூட்டத்தில் இருநாட்டு தேர்தல் ஆணையங்களுக்கு இடையே ஒத்துழைப்பு மற்றும் இருநாட்டு புலனாய்வுத்துறை பிரிவுகளின் ஒத்துழைப்பு குறித்த இரண்டு புரிந்துணா்வு ஒப்பந்தங்கள் நிதி கையெழுத்தாகியுள்ளன பொருளாதாரப் பிரச்சினைகளுக்குத் தீர்வுகாண மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொழில் வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகளும் முழுவீச்சில் எடுக்கப்பட்டு வருவதாகத் தெரிவித்தார் வரும் திங்கட்கிழமை முதல் பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனைகள் தொடங்கும் என்று கூறிய அவர் திவால் சட்டத்தை முழுமையாக நடைமுறைக்குக் கொண்டு வருவது குறித்து அனைத்து முயற்சிகளையும் அரசு எடுத்து வருவதாகக் குறிப்பிட்டார் மேக் இன் இந்தியா திட்டம் தொடர்பாக திரு ராகுல் காந்தி தெரிவித்த சர்ச்சைக்குரிய கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து பிஜேபி தேர்தல் ஆணையத்தை நாடியுள்ளது மத்திய அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி தலைமையிலான பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேற்று இதுகுறித்து தேர்தல் ஆணைய அலுவலகத்தில் புகார் அளித்தனர் பின்னர் செய்தியாளர்களைச் சந்தித்த திருமதி ஸ்மிருதி இரானி தனது அரசியல் லாபத்திற்காக திரு ராகுல் காந்தி பெண்களை இழிவுபடுத்திவிட்டதாக குற்றம் சாட்டினார் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தராமனும் ராகுல் காந்தியின் சர்ச்சைக்குரிய கருத்துக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே தாம் தெரிவித்த கருத்துக்கு எந்தவித மன்னிப்பும் கோரப்போவதில்லை என்று திரு ராகுல் காந்தி கூறியுள்ளார் சபரிமலை கோவிலுக்கு செல்லும் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது குறித்து கேரள அரசுக்கு உத்தரவிட இயலாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்த தலைமை நீதிபதி எஸ் ஏ பாப்டே தலைமையிலான அமர்வு பென்களை கோவிலுக்குள் அனுமதிப்பது மக்களின் உணர்வு சார்ந்த ஒரு விஷயம் என்றும் எனவே இது தொடர்பாக வேறு எந்த ஒரு முடிவையும் எடுக்க இயலாது என்றும் தெரிவித்தது சபரிமலை கோவிலுக்கு பெண்களை அனுமதிப்பது தொடர்பான பிரச்சினை

இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுகள் பற்றி குறிப்பிட்ட நீதிபதிகள் இறுதித் தீர்ப்பின் அடிப்படையிலேயே இப்பிரச்சினைக்கு தீர்வுகாண இயலும் என்றும் கருத்து தெரிவித்தனர் தமிழகத்தில் லாட்டரி சீட்டுகள் முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் அதனை விற்பனை செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்டத்துறை அமைச்சர் திரு சி வி சண்முகம் தெரிவித்துள்ளார்

ஆன்லைன் மற்றும் செல்போன் செயலி மூலமாக லாட்டரி விற்பனை நடைபெறுவது இணையதள குற்றப்பிரிவினர் மூலம் கண்காணிக்கப்பட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார்

மேலும் பலரை தேடிவருவதாகவும் அவர் கூறினார் இதற்கிடையே லாட்டரி சீட்டை தமிழகத்தில் முழுமையாக தடை செய்ய வேண்டும் என்றும் லாட்டரி சீட்டு விற்பனை தமிழகத்தின் எந்தப்பகுதியிலும் நடக்காமல் இருக்க அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசு கேட்டுக் கொண்டுள்ளார்

இன்று பொதுவிடுமுறை இல்லை என்பதால் வேட்புமனு பெறும் அதிகாரிகள் பணியில் இருக்க வேண்டும் என்றும் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது வேட்புமனுக்களை சமர்ப்பிக்க வரும் திங்கட்கிழமை கடைசி நாளாகும்

உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாகவே உள்ளாட்சி அமைப்புகளின் தலைவர் பதவிகள் ஏலம் விடப்படுவதற்கு அரசு சுட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு நல்லகண்ணு கேட்டுக் கொண்டுள்ளார்

இதில் பல குழப்பங்கள் இருப்பதாகவும் அதை சரி செய்து தேர்தலை நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக உதகமண்டலத்திலிருந்து கேத்தி வரை ஜாய் ரயில் என்று அழைக்கப்படும் உல்லார ரயில் இன்று காலை ஒன்பது நாற்பது பதினொன்று முப்பது மதியம் மூன்று மணி ஆகிய நேரங்களில் இயக்கப்படுகிறது

இந்த ரயில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இயக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இருவரிச் செய்திகள் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்திற்கு நடைபெற்ற தேர்தலில் அந்நாட்டு பிரதமர் திரு போரிஸ் ஜான்சன் தலைமையிலான கன்சர்வேடிவ் கட்சி அறுதிப்பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கிறது பிரிட்டன் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள திரு போரிஸ் ஜான்சனுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஜார்கண்டில் நான்காவது கட்ட சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் இன்று பிரச்சாரம் நிறைவடைகிறது சேலத்தில் உள்ளாட்சி தேர்தல் அமைதியான முறையில் நடத்துவது தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட அனைத்துக் கட்சி பிரதிநிதிகளுடன் மாவட்ட ஆட்சியர் திரு ராமன் ஆலோசனை நடத்தினார் நாமக்கல் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான வாக்கு எண்ணிக்கை மையங்களை அம்மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கா மெகராஜ் பார்வையிட்டனர் சேலம் காவல் சரகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள சேலம் தருமபுரி நாமக்கல் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் காவல்துறை வாகனங்களின் நிலையை சேலம் சரக டிஐஜி ஆய்வு செய்தார் உள்ளாட்சி தேர்தல் அலுவலர்களுக்கான பயிற்சி மற்றும் செயல்விளக்கம் குறித்த பயிற்சி வகுப்பு பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் திருமதி சாந்தா தலைமையில் நேற்று நடைபெற்றது

கோவிந்தராவ் தெரிவித்துள்ளார் விளையாட்டுச் செய்திகள் சீனாவில் நடைபெற்று வரும் உலக சீரிஸ் இறுதி பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து ஆறுதல் வெற்றி பெற்றுள்ளார்

வரும் செவ்வாய் கிழமை இந்தியா தாய்லாந்தை எதிர்த்து விளையாடுகிறது இந்தியா வெஸ்ட் இன்டிஸ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி நாளை சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறுகிறது